வெங்கய்யா நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார் குருகிராம் நில பேர வழக்கில் திரு ராபட் வத்ரா மற்றும் திரு புபேந்திர சிங் ஹுடாவிற்கு எதிராக ஹரியானா போலீஸ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது

தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படுமாறு குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு அரசியல் கட்சிகளை கேட்டுக் கொண்டுள்ளார் தாம் குடியரசு துணை தலைவராகி பதவி ஏற்று ஒராண்டு நிறைவுபெற்றைள்ளதை குறிக்கும் வகையில் திரு வெங்கய்யா நாயுடு ஒரு புத்தகம் எழுதியுள்ளார் இந்த புத்தகத்தை புதுடெல்லியில் இன்று நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டார் அப்போது பேசிய திரு வெங்கய்யா நாயுடு பொது வாழ்வில் வெளிப்படை தன்மையும் பொறுப்பும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் வரும் காலத்தில் பெண்களுக்கான உரிமைகள் தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் நாடு உணவு பாதுகாப்பை தொடர்ந்து பெற விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி திரு வெங்கய்யா நாயுடு கட்டுபாடாகவும் நேரம் தவறாமலும் தனது பணியை எப்போதுமே அற்றி வந்துள்ளார் என கூறினார்

வெங்கயா நாயுடுவின் முயற்சிகளினால் தான் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் தீட்டப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது என்றார் ரயில் போக்குவரத்து மட்டுமல்லாமல் சாலை மற்றும் இதர போக்குவரத்து வசதிகளையும் மேம்படுத்துவதற்காக முன் யோசனையுடன் கருத்துக்களை அவர் தெரிவித்தார் என பிரதமர் கூறினார்

மோடி குடியரசு துணை தலைவராக இருக்கும் திரு வெங்கய்யா நாயுடு அனைத்து தரப்பு மக்களின் பாராட்டுக்களையும் பெற்றவராக திகழ்கிறார் என்றார் மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் பேசும் போது மிகவும் எளிய குடும்பத்தில் பிறந்த திரு வெங்கய்யா நாயுடு நாட்டின் மிக உயர்ந்த பதவியை அடைந்த்து ஒரு பெரிய முன்னுதாரனமாகும் என்றார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் தனது உரையில் குடியரசு துணை தலைவராக பணியாற்றும் திரு வெங்கய்யா நாயுடு கணிசமான நிர்வாக திறமையையும் அரசியல் அனுபவத்தையும் பெற்றவர் என குறிப்பிட்டார் முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா பேசுகையில் மாநிலங்களவையில் ஒழுங்கையும் கன்னியத்தையும் கட்டிக் காப்பதில் சிறப்பாக செயல்படுவதாக கூறினார் சைப்ரஸ் பல்கேரியா மற்றும் செக் குடியரசு ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று பிற்பகலில் சைப்ரஸ் போய் சேர்ந்துள்ளார் அங்கு அவர் அந்நாட்டு அதிபரை சந்திப்பதுடன் அந்நாட்டு நாடாளுமன்றம் மற்றும் சைப்ரஸ் பல்கலைக்கழகத்திலும் உரை நிகழ்த்துகிறார் குடியரசு தலைவர் நாளை பல்கேரியா நாட்டிற்கு செல்ல உள்ளார் அங்கு அவர் அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரை சந்திக்கிறார் மேலும் அந்நாட்டு வர்த்தக மையம் மற்றும் சோபியா பல்கலைக்கழகத்திலும் உரை நிகழ்த்த உள்ளார் இறுதியாக குடியரசுத் தலைவர் வெள்ளிக்கிழமை அன்று செக் குடியரசுக்கு செல்கிறார் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தியின் மருமகன் திரு ராபட் வத்ரா மற்றும் ஹரியானாவின் முன்னாள் முதலமைச்சர் திரு புபேந்திர் சிங் ஹுடாவிற்கு எதிராக ஹரியானா போலீஸ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது குருகிராம் நில பேர வழக்கில் முறைகேடுகள் நடந்ததாக முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது முதல் தகவல் அறிக்கையின்படி திரு

ஜம்மூ காஷ்மீர் மாநிலத்தில் சோப்பியன் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை இன்று காலையில் துவங்கியது

தெற்காசிய பகுதியில் இந்தியாவிற்கு தான் சென்ற ஆண்டில் அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர்

உலக சுற்றுலா நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது

தொலைக்காட்சிகளின் எண்ணிக்கை பெருகி வரும் இந்த காலக்கட்டத்தில் அகில் இந்திய வானொலி தனது நன்பக தன்மையை நிலைநாட்டி வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் பாராட்டியுள்ளார் பட்னிடாப்பில் பண்பலை நிலையத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் ஜம்மூ காஷ்மீர் மாநிலத்தில் சமூக விரோதிகள் பரப்பி வரும் வதந்திகளையும் பொய்யான செய்திகளையும் தடுக்கும் வகையில் வானொலியால் இன்றியமையா பங்காற்ற முடியும் என்று சுட்டிக் காட்டினார் பாகூர் பங்காரு வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள தடைகளை கண்டறிந்து அவற்றை அகற்றுவதற்காக பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய் துறை அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று இந்த பங்காரு வாய்க்காலை பார்வையிட்டார்

இதை அடுத்து அமைக்கப்பட்ட இணைக்குழுவுடன் ஏரி சங்க உறுப்பினர்களும் பணியாற்ற உள்ளனர்

புதுச்சேரியின் நெற்களஞ்சியமாக விளங்கும் பாகூருக்கு நீர் தடையின்றி கிடைக்க பங்காரு வாய்க்காலை தூர்வாருவது அவசியம் என்பதால் புதுவையின் நீர் அதாரத்தை மேம்படுத்துவதற்கான இயக்கத்தை துணைநிலை ஆளுநர் நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி காங்கிரஸ் அரசில் ஊழல் அதிக அளவில் நடைபெறுவதாக பிஜேபியின் புதுச்சேரி மாநில தலைவர் திரு சாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணியில் உறுப்பினராக உள்ள திமுக கூட அரசு மீது ஊழல் குற்றத்தை சுமத்தி உள்ளது என்று குறிப்பிட்டார் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் புதுச்சேரி அரசு ஆர்வம் காட்டுவதில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் இது குறித்து பிரதமரிடம் பிஜேபி புகார் தரவுள்ளது என்றார் துணை சபாநாயகர் ஆக்கரமித்த நிலங்களை மீட்கும் வரையில் பிஜேபி தனது போராட்டத்தை தொடரும் என்றும் அவர் கூறினார்

விஜயகாந்த் இன்று சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார் அவரின் உடல்நிலை சீராக உள்ளது என கட்சி வட்டாரம் இன்று தெரிவித்தது

விஜயகாந்த் விரைவில் குணமடைய திமுக தலைவர் திரு ஸ்டாலின் ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்திருந்தார்

காவிரியின் நீர் பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டுர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது

தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச் சலனம் காரணமாக ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பழனிச்சாமி அறிவித்துள்ளார் கிருஷ்ண ஜெயந்தி இன்று பக்திசிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் மக்கள் அதிகாலை முதலே வீடுகளை தூய்மைப்படுத்தி கிருஷ்ண பகாவானை வரவேற்கும் விதமாக பச்சரிசி மாவில் குழந்தைகளின் பாதங்களை பதித்து கிருஷ்ணருக்கு விருப்பமான வெண்ணெய் சீடை கொழுக்கட்டை படைத்து வணங்கி வருகின்றனர் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி மத்திய அமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படுமாறு அரசியல் கட்சிகளுக்கு குடியரசு துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார் குருகிராம் நில பேர வழக்கில் திரு ராபட் வத்ரா மற்றும் திரு புபேந்திர சிங் ஹுடாவிற்கு எதிராக ஹரியானா போலீஸ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது பாகூர் பங்காரு வாய்க்காலில் நீர் வரத்தை தடுக்கும் தடைகளை அகற்ற துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி குழு அமைத்துள்ளார்